திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

பிரதமர் திரு

சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார்

காமராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று காலமான பிரபல பின்னணிப் பாடகர் எஸ்பி

அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

இவங்கை தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இவங்கை அரசு முன்வர வேண்மென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி இலங்கை பிரதம் திரு மகிந்தா ராஜபக்ஷே இடையேயான காணொலி காட்சி வாயிலான உச்சிமாநாடு இன்று நடைபெற்றது

அண்டை நாடான இலங்கை யுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியா எப்போதும் உயர்முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அமோக வெற்றிபெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே க்கு திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் இந்த மாநாட்டில் பேசிய திரு மகிந்தா ராஜபக்ஷே இந்தியாவின் நிதி உதவியுடன் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்தை திறந்து வைக்க இலங்கை வருமாறு திரு நரேந்திரமோடிக்கு அழைப்பு விடுத்தாா் பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது

தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை அஞ்சல் செய்யும்

சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கோவை சேலம் செங்கற்பட்டு திருவள்ளூர் கடலூர் திருப்பூர் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் ஈரோடு திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் நாமக்கல் தருமபுரி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு இன்று காணொலிக் காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்ட தலைமைச் செயலர் இறப்பு விகிதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சராசரியாக ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருக்கு நோய்த் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அதனை கண்காணிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மருத்துவமனைகளில் தேவையான படுக்கைகள் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் தயாராக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

அனைத்துத் துறை அலுவலர்களையும் நோய்த் தடுப்புப் பணியில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தலைமைச் செயலர் திரு சண்முகம் இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது கேட்டுக் கொண்டார்

காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முறைப்படி தொடங்கி வைப்பார் என்றும் இத்திட்டத்தின் மூவம் அனைத்து மாநில மக்களும் பயன்பெறுவர் என்று கூறினார்

சென்னையில் நேற்று காலமான பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் உடல் திருவள்ளுர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நண்பகல் வாக்கில் அரசு மியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது

முன்னதாக அவரது உடலுக்கு சும்பிரதாய முறைப்படி சடங்குகள் ் நடைபெற்றன பொதுமக்கள் அஞ்சலிக்காக பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எஸ் பி பி யின் உடலுக்கு மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் திரையுலகின் இசைக்கலைஞர்கள் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் எஸ்பிபி க்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் எஸ் பி பி யின் இறுதிசுடங்கையொட்டி தாமரைப்பாக்கத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வள்ச்சித்திட்டப் பணிகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார் அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சா் முடிக்கப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டப்பணிகள் மற்றும் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தாா் பின்னணிப் பாடகர் எஸ்பியி யின் மறைவு இசைத்துறைக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு என்று திரு செங்கோட்டையன் கூறினார்

வீரமணி தெரிவித்துள்ளார்

பத்திரப் பதிவை மேலும் எளிமையாக்க ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு

வீரமணி கூறினார் தமிழகத்தில் அனைத்துக் குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுவதை உறுதி செய்யும் வகையில் தேசிய ஊட்டச்சத்து திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் நலிவுற்ற கிராமிய கலைஞர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டியில் பாரம்பரிய கிராமிய கலைவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

பாலசுப்பிரமணியம் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது

எளவே அன்றையதினம் பொதுமக்கள் யாரும் ரயில் தண்டவாய பாதையை கடக்க வேண்டாம் என்று சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது